பிஜேபியில் இணைந்துள்ளனர்

கா்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மத சார்பற்ற ஜனதா தள அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை பேரவைத்தவைவர் ஏற்க மறுப்பதற்கு எதிராக தூக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது மாநிலத்தில் அடுத்தக்கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறிதது ஆலோசிக்க பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று பெங்களுருவில் நடைபெறுகிறது

நதிநீர் தாவா திருத்த சுட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

அவர்கள் முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் முன்னிலையில் சட்டப்பேரவைத்தலைவர் திரு ராஜேஷ் பட்நேகரை சந்தித்து பிஜேபியில் இணைவதற்கான கடிதத்தை வழங்கினர் அதை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பேரவைத்தலைவர் திரு ராஜேஷ் பட்நேகர் கூறியுள்ளார் சுட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு சாவந்த் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்திருப்பது கட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றார் கோவாவின் வளர்ச்சியில் பிஜேபி அக்கறை செலுத்துவதாகவும்

கா்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மத சார்பற்ற ஜனதா தள அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா குறித்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது தாங்கள் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளதாகவும் தங்களது தொகுதிகளில் புதிதாக தேர்தல் நடத்தப்படுவதையே தாங்கள் விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தங்களது ராஜினாமாவை பேரவைத்தலைவர் காரணமின்றி ஏற்க மறுப்பதாக தங்களது மனுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மலு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் அமர்வு மமுன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது இதனிடையே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேலும் இரண்டு உறுப்பினர்கள் தங்கள் பதவி விலகல் கடிதத்தை பேரவைத்தலைவரிடம் நேற்று சமர்ப்பித்ததையடுத்து அந்த மாநிலத்தில் அரசியல் குழப்பம் அதிகரித்துள்ளது

மாநிலத்தில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து விவாதித்து அடுத்தக்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிஜேபி சட்டப்பேரவை உறப்பினர்களின் கூட்டம் பெங்களுருவில் இன்று நடைபெறுகிறது மாநில ஆளுநர் திரு வாஜூபாய் வாவாவை பிஜேபி குழு நேற்று சந்தித்தது திரு குமாரசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் சட்டபபேரவையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிஜேபி குழு ஆளுநரிடம் வலியுறுத்தினர் மகாராஷ்டிராவில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய பொறியாளரை தாக்கிய வழக்கில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு நித்தேஷ் ராணேவுக்கு சிந்து துர்க் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது

கண்காணிப்பு கேமிராவில் பதிவான காட்சிகளை ஆதாரமாக கொண்டு அவர் கைது செய்யப்பட்டா்

அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி நில பிரச்னை தொடர்பான வழக்கை விரைந்து விசாரிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு எஸ் ஏ போப்டே திரு டி ஒய் சந்திரஞட் திரு அசோக் பூஷன் திரு அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய அர்வு இத்தொடர்பாள மனுவை விசாரிக்கவுள்ளது அயோத்தி பிரச்னை தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்த கோபால் சிங் விஷாரத்தின் மகன் திரு ராஜேந்திர சிப் இந்த மனுவை தாக்கல் செய்தார் இந்த பிரச்னையை தீர்ப்பது குறித்து மத்தியஸ்த நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அவரது மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் வழக்கறிஞருமான திரு அஸ்வினி உபாத்யாய் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல செய்திருந்தார்

மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்னைகள் சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நதிநீர் தாவாக்களை விசாரித்து விரைந்து தீர்வுகாண தேசிய அளவிலான தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்க இந்த சுட்டத்திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் பாதுகாப்பான பணி சூழல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்துவது தொடர்பான மசோதாவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது முறைப்படுத்தப்படாத வைப்புநிதி திட்டங்களை தடைசெய்வது தொடர்பான மசோதாவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது பிரதம மந்திரி கிராமசாலைகள் திட்டத்தின் மூன்றாவது கட்டத்திற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் சாலை வழித்தடங்களை ஒருங்கிணைக்கவும் கிராமப்புறங்களில் வேளாண் சந்தைகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு இணைப்பை ஏற்படுத்தவும் இந்த திட்டம் வகைசெய்யும் என்றார் பிரதம மந்திரியின் கிராமச்சாலைகள் திட்டத்தின் மூன்றாவது பகுதியின்கீழ்

இந்தியாவும் ரஷ்யாவும் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரித்து எதிர்கால செயல் திட்டங்களை மேற்கொள்வது குறித்து பேச்சு நடத்தவேண்டியது அவசியம் என ரஷ்ய பொருளாதார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் திரு டிமூர் மேக்சிமோவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய ரஷ்ய பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பாள இரண்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதுபோன்ற ஆலோசனைகள் இருநாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்கும் என்றார் இக்கூட்டத்தில் பேசிய நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ் குமார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த இந்தியா ரஷ்யாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தாா் இருநாடுகளுக்கு இடையேயான முதலாவது கூட்டம் ரஷ்யாவின் செயின்ட்பர்கில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது

உலகளாவிய ஊடக பாதுகாப்பு நிதியம ஏற்படுத்தப்படும் எனவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது லண்டனில் நடைபெற்ற ஊடக சுதந்திரம் தொடர்பான சர்வதேச சருத்ததரங்கில் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜெரிமி ஹண்ட் இந்த தகவலை தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில இந்தியா சார்பில் பிரசார் பாரதியின் தலைவர் திரு ஏ சூர்ய பிரகாஷ் பங்கேற்றார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஊடக வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் உள்ளது என்றும் இது ஊடக சுதந்திரத்தை வலுப்படுத்தும் என்றும் அவா் கூறினாா் பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மெக்ரோளின் அரசியல் ஆலோசகர் திரு இம்மானுவேல் போன் டெஹ்ராளில் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் திரு அலி ஷம்கானி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது ஜாவத் ஜீஃப் ஆகியோரை சந்தித்து பேசினார் அனுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்த்து பதற்றத்தை தணிப்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் உலக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் இன்று மோதுகின்றன